ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது

இறுதிகட்ட வாக்குப்பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி திரு ரவிசங்கர் பிரசாத் திரு சத்ருஹன் சிங்ஹா உள்ளிட்ட முக்கிய வேட்டபாளர்கள் களத்தில் உள்ளனர்

தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்துகள் வெளியிடுவதை ஊடகங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது

தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் திரு மனோஜ் சின்ஹா திரு ரவிசங்கர் பிரசாத் திரு ஹர்தீப் சிங் பூரி திரு ராம்கிருபால் யாதவ் திரு அஸ்வினிகுமார் சவ்பே மற்றும் திரு ராஜ்குமார் சிங் உள்ளிட்ட பலர் போட்டியிடுகின்றனர்

காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் மக்களவை தலைவர் திருமதி மீராகுமார் முன்னாள் அமைச்சர்கள் திரு ஆர் பி என் சிங் திரு பவன்கமார் பன்சால் மற்றும் திரு மணீஸ்திவாரி உள்ளிட்ட பலர் இந்த இறுதிக்கட்ட தேர்தலில் முக்கிய வேட்பாளர்கள் ஆவர்

இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பதற்றமளிக்ககூடியவை என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் ஓட்டபிடாரம் அரவக்குறிச்சி சூலூர் ஆகிய நான்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நாளை நடைபெறவுள்ளது

வாக்காளர் சீட்டை மட்டுமே பயன்படுத்தி வாக்களிக்க இயலாது என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது மக்களவை தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரும் வியாழக்கிழமை நடைபெறும் இதற்கான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது வாக்கு எண்ணிக்கை தொடர்பான பயிற்சியும் தேர்தல் அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏதுவாக அகில இந்திய வானொலியின் புதுதில்லி செய்திப்பிரிவு விரிவான ஏற்பாடுகள் செய்துள்ளது

வாக்கு எண்ணிக்கை குறித்த விவரங்களை நாடு முழுவதும் உள்ள எமது செய்தியாளர்கள் உடனுக்குடன் வழங்க உள்ளனர் தேர்தல் முடிவுகள் குறித்து நிபுணர்கள் பங்கேற்று விவாதிக்கும் கலந்துரைடால் நிகழ்ச்சியும் இதில் இடம் பெறவுள்ளது

எமது செய்தி பிரிவின் இணையதளம் மற்றும் டிவிட்டர் பக்கத்தில் தேர்தல் முடிவுகள் உடனுக்குடன் வெளியிடப்படும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தேர்தல் உள்விவகாரங்கள் தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை ஊடகங்கள் வெளியிடுவதை தேர்தல் ஆணையம் கண்டித்துள்ளது இதுபோன்ற சர்ச்சைக்குரிய தகவல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பது போன்ற ஒரு பதோற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்றும் ஆணையம் எச்சரித்துள்ளது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்காகவும் வாக்கு எண்ணிக்கையை மேற்கொள்வதற்கும் நாட்டில் உள்ள அனைத்து தலைமைத் தேர்தல் அதிகாரிகளும் ஆணையத்தின் மூத்த அதிகாரிகளும் கடுமையாக பணியாற்றி வரும் நிலையில் இதுபோன்ற தேவையில்லாத சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வெளியிடப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் இன்று வெளியான தேர்தல் ஆணையத்தின் செய்திக் குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது நாளை இடைத்தேர்தல் நடைபெறும் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் பணப்பட்டுவாடா தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இதனை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது இதுதொடர்பாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூவிடம் கட்சி சார்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுவில் தொகுதிக்கு வெளியில் உள்ள பகுதிகளில் இருந்தும் பணப்பட்டுவாடாவை தடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டது குறித்து விளக்கம் அளிக்குமாறு பிஜேபி வேட்பாளர் திரு சன்னிதியோலுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் முடிவடைந்த நிலையில் பதான்கோட் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றியது தொடர்பாக தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது

குர்தாஸ்பூர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு சுனில் ஜாக்கருக்கு எதிரான திரு சன்னிதியோல் போட்டியிடுகிறார் இதனிடையே தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக மத்திய பிரதேச மாநிலம் கந்த்துவா தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அருண்சுபாஷ் சந்திர யாதவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுளள்து

தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிராக நியாய் திட்டம் குறித்த துண்டு பிரசுரங்களை வினியோகித்தாக தேர்தல் ஆணையத்திடம் பிஜேபி புகார் அளித்தது

புல்வாமா மாவட்டத்தில் அவந்திபுரா பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கி இருப்பதாகக் கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்புப் படையினர் தேடுத்ல் நடவடிக்கையை மேற்கொண்டனர்

இதனிடையே பாரமுல்லா சோப்பூர் பகுதயில் தீவிவரவாதிகள் பதுங்கியருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அப்பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இணையதள சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன உத்தரகாண்ட் மாநிலம் கேதர்புரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆய்வு செய்தார் முன்னதாக இரண்டு நாள் பயணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன் சென்றடைந்தார் அங்கிருந்து கேதார்நாத் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தார் புதுதில்லி திரும்பும் முன் நாளை பத்ரிநாத் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நா சார்பில் பல்வேறு நாடுகளில் மேற்கொள்ளபட்டு வரும் பாதுகாப்பு மற்றும் காவல் நடவடிக்கைகளுக்காக படைகளை அனுப்பும் நாடுகளுக்கு உரிய நிதி வழங்குவதில் ஏற்படும் தாமதங்கள் குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய மூத்த அதிகாரி திரு மகேஷ்குமார் ஐ நாவின் நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் உறுப்புநாடுகள் ஐ நாவின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்

புத்த பூர்ணிமா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையாநாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் குடியரசு தலைவர் விடுத்துள்ள செய்தியில் அமைதி ஒற்றுமை வன்முறை இல்லாத சூழல் மற்றும் மனிதகுலத்திற்கு சேவை செய்தல் உள்ளிட்ட வாழ்வில் பல்வேறு அடிப்படை அம்சங்கள் குறித்து புத்தர் கற்பித்துள்ளதாக கூறியுள்ளார்